நிதி ஆயோக் அமைப்பு புதுதில்லியில் இன்று நிதி தொழில் நுட்பம் குறித்த ஒருநாள் மாநாட்டை நடத்துகிறது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறைப்பயணமாக குரேஷியா பொலிலியா மற்றும் சிலி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார்

அமெரிக்க அதிபர் தேர்தலில் திரு டொனால்டு டிரம்ப் பிரச்சாரத்திற்கு ரஷ்யா உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதராமும் இல்லை என்று திரு ராபர்ட் முல்லர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

ஆந்திரா ஒடிசா சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுதாக்கல் இன்று முடிவடைகிறது

மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவதில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ஆசம்கர் தொகுதியில் போட்டியிடப்போவதாக தெரிவித்துள்ளார் ராம்பூர் தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான முகமது ஆசம்கான் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது மைன்புரி தொகுதியில் திரு முவாயம்சிங் யாதவ் போட்டியிடுகிறார்

ராம்சந்திர புர்வே தெரிவித்துள்ளார்

இந்தக் கூட்டணியில் தொகுதி உடன்பாடு நிறைவு பெற்றுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவா திரு நிகில் குமார் தெரிவித்துள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் போட்யிடுகிறார்

ராதாமோகன் சிங் போட்டியிடுவார் என பிஜேபி தெரிவித்துள்ளது

கா்நாடகாவின் தும்குர் தொகுதியில் முன்னாள் பிரதமர் திரு தேவே கவுடா போட்டியிடுவதாக மதசாா்பற்ற ஜனதாதளம் தெரிவித்துள்ளது இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியை கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுமாறு அம்மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது என்றும் இதுகுறித்து மூடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் காங்கிரஸ் செய்தித்தொடர்பாளர் திரு ரன்தீப்சிங் குர்ஜேவாலா தெரிவித்துள்ளார்

ஸ்ரீநகருக்கு வெளியே பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் ராயிஸ் ஹரா சாகித் பட் மற்றும் இஸாக் லோன் ஆகியோரிடம் இருந்து ஏராளமான வெடி பொருட்களும் ஆயுதங்களும் கைபற்றப்பட்டுள்ளன நிதி ஆயோக் அமைப்பு புதுதில்லியில் இன்று நிதி தொழில் நுட்பம் குறித்த ஒருநாள் மாநாட்டை நடத்வுகிறது நிதி பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படும் இந்த மாநாட்டில் விவாதிக்க அமைச்சகங்கள் வங்கிகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை மாநாட்டில் மத்திய சார்ந்தவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டை ரிசர்வ் வங்கி கவர்னர் திரு சக்தி காந்த தாஸ் துவக்கி வைக்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறைப்பயணமாக குரேஷியா பொலிலியா மற்றும் சிலி நாடுகளுக்கு இன்று புறப்படுகிறார் தில்லியில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலாளர் திருமதி விஜய் தாக்கூர் சிங் இன்று குரேஷிய நாட்டுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து இரு நாட்டு உறவுகள் குறித்து பேசுகிறார் இதை தொடர்ந்து பொலிலியா செல்லும் குடியரசு தலைவர் அங்கு இரு நாட்டு வர்த்தக அமைப்பைச் சார்ந்தவர்களுடன் உரையாற்றுகிறார் அந்நாட்டு வர்த்தக அமைப்புகளுடன் உரையாடும் குடியரசு தலைவர் மாணவர்களையும் சந்தித்து பேசுகிறார்

நாடு முழுவதும் வளப் பகுதிகளில் பழங்குடியினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ள விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க கோரும் வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று விசாரிக்கிறது

வளப் பகுதிகளில் வாழும் பழங்குடியினருக்கு அந்த நிலங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வழக்கில் கோரப்பட்டுள்ளது

யாருக்கும் விபத்துக்காள காரணம் குறித்து விசாரணை நடத்த மருத்துவமனை நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மகாராஷ்டிராவில் பயணிகள் பேருந்து ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர்

டிரிம்பக்கேஸ்வர் கிராமத்தின் அருகே அந்த பேருந்து விபத்தில் சிக்கியது காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் திரு டொனால்டு டிரம்ப் பிரச்சாரத்திற்கு ரஷ்யா உதவியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்த ஆதராமும் இல்லை என்று திரு ராபர்ட் முல்லர் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த அறிக்கை குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அரசு தலைமை வழக்கறிஞர் திரு வில்லியம் பார் விரிவாள கடிதம் அனுப்பியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நீதித்துறையில் திரு டொனால்டு டிரம்ப் தலையிடுவதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு குறித்தும் முல்லர் குழு விசாரித்தது என்றும் அதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்திய கடற்படையைச்சேர்ந்த கஜாதா சாரதி மற்றும் சார்துல் கப்பல்கள் மொசாம்பிக் நாட்டில் நிவாரண பணியில் ஈடுபட்டுள்ளன

ஈராக் நாடாளுமன்றம் அந்நாட்டு வடக்கு மாகாண கவர்னரை நீக்கம் செய்துள்ளது

ஒமன் நாட்டில் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களில் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நிறுத்துவதற்கு அந்நாட்டு அரசு அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறது அஸ்லான் ஷா கோப்பைக்கான ஹாக்கிப்போட்டியில் இந்தியா கொரியா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மலேசியாவின் இப்போ நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் இருஅணிகளும் தவா ஒரு கோல் போட்டன

பின்னர் மழை காரணமாக சிறிது நேரம் ஆட்டம் தடைபட்டது மீண்டும் தொடங்கிய ஆட்டத்தில் போட்டி முடிவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் கொரியா கோல் அடித்து சமன் செய்தது இந்தியா நாளை மலேசியாவையும் புதன்கிழமை கனடாவையும் வரும் வெள்ளிக்கிழமை போலந்தையும் எதிர்கொள்கிறது புள்ளிப் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணி இறுதிப்போட்டிக்கு முன்னேறும் இறுதிப் போட்டி வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது